தேர்தல் பிரச்சாரம் உச்சக் கட்டத்தை எட்டியுள்ளது

குழு ஒன்றை தமிழக அரசு அமைத்துள்ளது

நாடு முழுவதும் இரவு நேரங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது

ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சம நிலையில் முடிவடைந்தது

அரசியல் கட்சித் தலைவர்களும் நட்சத்திர பேச்சாளர்களும் மக்களைச் சந்தித்து தங்களது வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டி வருகிறா்கள் பிஜேபி மூத்தத் தலைவர்களில் ஒருவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நேற்று ஹிமாச்சலபிரதேச மாநிலம் சோலன் நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசினார் காங்கிரஸ் தலைமையிலாள அரசு மத்தியில் இருந்தபோது பாதுகாப்புத் துறையில் முறைகேடுகள் நடைபெற்றதாக அவர் குற்றம்சாட்டினார் காங்கிரஸ் அரசைவிட கடந்த ஐந்தாண்டுகளில் பிஜேபி தலைமையிலான ஆட்சியில் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி பல மடங்கு அதிகரித்தது என்று அவர் கூறினார் காங்கிரஸ் பொதுச்செயவாளர் திருமதி பிரியங்கா காந்தி நேற்று மத்தியபிரதேச மாநிலம் ராட்லாம் இந்தூர் ஆகிய இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார்

காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசு அலுவலகங்களில் உள்ள இந்த காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைஉறுதித் திட்டத்தில் வேலைவாய்ப்பு அதிகிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் மேற்குவங்கம் மாநிலம் ஜாய் நகரில் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா நேற்று தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசினார் பிஜேபி மீன்டும் ஆட்சிக்கு வந்தால் நாடாளுமன்றத்தில் குடியுரிமை திருத்த மசோதா நிறைவேற்றப்படும் என்றும் சட்டவிரோத ஊடுருவலை தடுக்க தேசிய குடிமக்கள் பதிவேடு மேற்குவங்க மாநிலத்தில் அமல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் வாக்கு வங்கி அரசியலுக்காக திரிணாமூல் காங்கிரஸ் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி அண்டை நாடுகளிலிருந்து இந்தியாவிற்குள் சுட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் குற்றம்சாட்டினா் காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல் காந்தி நேற்று பஞ்சாப் மாநிலம் லூதியானா கன்னா ஹோஷியாபூர் ஆகிய இடங்களில் பிரச்சாரம் செய்தார் நாட்டின் பொருளாதாரத்தை ஊக்கப்படுத்த வறுமை ஒழிப்புத் திட்டங்களை செயவ்படுத்த வேண்டும் என்ற நோக்கில்தான் நியாய் திட்டத்தை காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தது என்றும் அவர் கூறினார் அஇஅதிமுக ஆட்சியில்தான் காவிரி முல்லை பெரியாறு ஆகியவற்றின் ஜீவாதார உரிமைகள் மீட்கப்பட்டதாக அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார் திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட வில்லாப்புரம் அவனியாபுரம் சிந்தாமணி ஆகிய இடங்களில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் காவிரி இறுதி தீர்ப்பை அரசிதழில் வெளியிட வைத்தது அஇஅதிமுக அரசு என்று கூறினாா் திமுக ஆட்சியின்போது தமிழகத்தில் மின்பற்றாக் குறை அதிகமாக இருந்தது என்றும் அஇஅதிமுக அரசு பொறுப்பேற்றவுடன் மின்உற்பத்தியை அதிகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்று கூறினார் மக்களைப் பிளவுப்படுத்தும் வகையில் பேசிவரும் மக்கள் நீதி மய்ய தலைவர் திரு கமலஹாசன் மீது தேர்தல் ஆணையம் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநிலத் தலைவா் திருமதி தமிழிசை சவுந்திரராஜன் கேட்டுக்கொண்டுள்ளார் திருப்பரங்குன்றத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் வட இந்தியாவில் சா்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த சில தலைவா்களின் பிரச்சாரம் தடை செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டனார் மத்தியில் எத்தனை அணி உருவானாலும் பிஜேபி யின் வெற்றி வாய்ப்பில் பாதிப்பு ஏற்படாது என்றும் அவர் கூறினார் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி தலைவரும் முதலமைச்சருமான திரு சந்திரசேகர ராவ் சென்னையில் நேற்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார் சுமார் ஒரு மணிநேரம் நீடித்த இந்தச் சந்திப்பில் திமுக மூத்தத் தலைவர்கள் திரு துரைமுருகன் திரு டி ஆர் பாலு ஆகியோரும் கலந்துகொண்டனர் மக்களவைத் தேர்தலுக்குப் பின்னர் மத்தியில் காங்கிரஸ் பிஜேபி ஆகிய கட்சிகளுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் அவ்விரு கட்சிகளும் அல்லாத அணி ஒன்றை அமைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று திரு சந்திரசேகர ராவ் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் இதற்காக அவர் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களை சந்தித்து வருகிறார் இதன் ஒருபகுதியாகவே திரு மு க ஸ்டாலினை அவர் சந்தித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதேநோத்தில் இந்தச் சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று திமுக கூறியுள்ளது பொறியியல் கல்லூரிகளில் கூடுதல் கூட்டணம் வசூலிக்கப்படுவது தொடர்பாக புகார் தெரிவிக்க குழு ஒன்றை தமிழக அரசு அமைத்துள்ளது தொழில்நுட்பக் கல்வி கூடுதல் இயக்குநர் திரு அருளரசு தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள இந்தக் குழு பொறியியல் கல்லூரிகள் தொடர்பான புகா்களை பெற்று அந்த புகா்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட கல்லூரிகளில் ஆய்வு நடத்தி அரசிடம் அறிக்கை தாக்கல் செய்யும் விடுதி கட்டணம் பேருந்து கட்டணம் கல்வி கட்டணம் தொடர்பாக மாணவர்கள் உரிய ஆதாரங்களுடன் புகார் அளித்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குழுவின் தலைவர் திரு அருளரசு கூறினார் இலங்கையில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பைத் தொடர்ந்து அமைதி திரும்பிய நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக சிறுபான்மை முஸ்லீம் மக்களுக்கு எதிராக வன்முறை சம்பவங்கள் அதிகரித்ததால் நாடு முழுவதம் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது

தலைநகர் கொழும்பின் வடக்குப் பகுதியில் உள்ள பல மாவட்டங்களில் முஸ்லீம் மக்கள் அதிகமாக வசிக்கும் பகுதிகளில் அவர்களது வணிக நிறுவனங்கள் மசூதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மக்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் பொய்யான தகவல்களுக்கு இடம்தர வேண்டாம் என்றும் பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் தவறான தகவல்கள் பரவுவதை தடுக்க சமூக வலைதளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அடுத்த சில நாட்களில் மக்கள் எவ்வாறு நடந்தகொள்வார்கள் என்பதை பொறுத்தே இலங்கையின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படும் என்று அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் திரு கரு ஜெயசூரியா கூறினார் மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் உதகமண்டலத்தில் கோடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வருடாந்திர மலர் கண்காட்சிக்கு ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்றுவருகின்றன ஐந்து நாட்கள் நடைபெற உள்ள மலர் கண்காட்சியை வரும் வெள்ளிக்கிழமை தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளா் தெரிவிக்கிறாா்

இது மட்டுமின்றி பல்வேறு அரசு துறைகள் சார்பில் கொய் மலர்கள் அரிய மூலிகை தாவரங்கள் காட்சிப்படுத்தப்படவுள்ளது மலர்க் காட்சி தவங்கவுள்ள வெள்ளிக்கிழமை மாவட்டத்திலுள்ள அனைத்து மாநில அரசு அலுவலகங்களுக்கும் கல்வி நிறவனங்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலையர் திருமதி இன்னசென்ட் திவ்யா உள்ளுர் விடுமுறை அறிவித்துள்ளார் உதகமண்டலத்திலிருந்து மயில்வாகனன் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று அளல்காற்று வீசும் என்று சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

வளிமண்டல மேலடுக்கு கழற்சி காரணமாக மாநிலத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் மேலும் தெரிவித்துள்ளது

சூடாளில் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட்ட அதிபர் உமர் அல் பஷீர் வன்முறையை தூண்டி வருவதாக அந்நாட்டு வழக்கறிஞர்கள் குற்றம்சாட்டியுள்ளனர்

கொல்கத்தாவில் உத்திரபிரதேச மாநில முதலமைச்சரும் பிஜேபி தலைவர்களில் ஒருவருமான யோகி ஆதித்யநாக் பங்கேற்கவிருந்த கூட்டத்திற்கு அம்மாநில காவல்துறை அனுமதி அளிக்க மறுத்துவிட்டது

அமெிக்கா ஈரான் இடையே உறவுகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஈரான் வெளியுறவுத் துறை அமைச்சா் திரு முகம்மது ஜாவத் ஜாரிஃப் புதுதில்லி வந்துள்ளாா் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ள நுண்பா்வையாள்கள் மேற்பார்வையாளர்கள் உதவியாளர்கள் ஆகியோருக்கான பயிற்சி நேற்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது

மூன்று பெனால்டி கா்னா் கிடைத்தபோதும் இந்தியாவால் கோல் அடிக்க முடியவில்லை

அடுத்த போட்டியில் இந்தியா ஏ அணி ஆஸ்திரேலியாவின் தேசிய அணியை எதிர்கொள்கிறது